முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதிசெய்ய துணைக்கோள் கிராமம் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

உதயகுமார் கூறியுள்ளார்

ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு

உயர்கல்வியின் மறுமலர்ச்சியில் புதிய கல்விக்கொள்கையின் பங்கு என்ற தலைப்பிலான இம்மாநாட்டின் துவக்க நிகழ்ச்சியில் பிரதமர் உரையாற்ற உள்ளார்

ஈரான் தலைநகர் டெஹரானில் இன்று அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் அமீர் ஹட்டாமியுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் வளைகுடா நாடுகளில் மண்டல அளவிலான பாதுகாப்பு குறித்து ஆலோனை மேற்கொண்டார்

எடப்பாடி கே பழனிச்சாமி கோவிட் நோய்த் தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மருத்துவ நிபுணர் குழுவுடன் நாளை மறுநாள் ஆலோசனை நடத்த உள்ளார்

விஜயபாஸ்கர் கேட்டுக்கொண்டுள்ளார்

முன்னதாக நாகை மாவட்ட ஆன்மீக தலங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் தமிழக மக்கள் இ சஞ்சீவி சேவையை பயன்படுத்தி வீட்டிலிருந்தபடியே மருத்துவர்களின் ஆலோசனைகளைப் பெற்று பயனடையலாம் என்றார் மேலும் நாட்டிலேயே தமிழகம் இந்த இணையதள மருத்துவ சேவையை பயன்படுத்துவதில் முதலிடத்தில் உள்ளதாக கூறினார்

செல்வகுமார் தலைமையில் தணிக்கை மேற்கொண்டு அது அகுறித்த அறிக்கைகளை சமா்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்

இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு திண்டுக்கல் சீனிவாசன் திரு செல்லூர் கே ராஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

ராஜேந்திரன் இன்று வழங்கினார்

கோவிந்தராவ் தெரிவித்துள்ளார்

அன்னாரது மறைவிற்கு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளார்

செட்களிலும் டய போ ஹங்கேரியின் மார்ட்டன் ப